பறக்கும் படையினரின் சோதனை நடவடிக்கைகள் தொடரும் என்று தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் திரு

சர்வதேச புவி தினத்தையொட்டி புவி நலன் காக்க அனைவரும் உறுதியேற்க பிரதமர் திரு

ராயல்ஸ் டெல்லி கேப்பிட்டல்ஸை எதிர்கொள்கிறது

முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவில் பிஜேபிக்கான ஆதரவான நிலவரத்தை கண்டு எதிர்க்கட்சிகள் பீதியடைந்து இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

அமேதியில் காங்கிரஸ் மேற்கொண்ட அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் பிஜேபி அரசு நிறுத்தி வைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

நரேந்திரமோடியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் திரைப்படம் தொடர்பான விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தது தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிக்கை தொடர்பான நகலை திரைப்பட தயாரிப்பாளரிடம் வழங்க தேர்தல் குழுவிடம் அறிவுறுத்தியுள்ளது

்பேல் போர்விமான பேரம் தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பின்போது தாம் தெரிவித்த கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு

இந்த வழக்கு விசாரணை நாளை மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது

முன்னாள் டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித் வடகிழக்கு டெல்லியிலிருந்தும் அஜய் புதுதில்லியிலிருந்து ஜே

இதனிடையே இத்தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களின் பட்டியல் மாலை

இதன்படி ஒட்டப்பிடாரத்தில் சுந்தர்ராஜ் சூலூர் கே சுகுமார் திருப்பரங்குன்றம் கே மகேந்திரன் அரவக்குறிச்சியில் சாகுல்ஹமீத் போட்டியிடுகின்றனர்

தமிழகத்தில் ஏற்கெனவே மக்களவை தேர்தல் முடிந்து விட்ட நிலையில் இவ்வழக்கை எடுத்துக்கொள்ள முடியாது என்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு தெரிவித்தது டிக் டாக் டிக் டாக் செயலி மீதான தடையை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுமீது நாளை மறுநாளுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயா்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான மனுமீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அமர்வு இருப்பினும் இந்த தடையை விலக்க அனுமதி மறுத்து விட்டது

உலக அளவில் உயிரினங்கள் வேகமாக அருகி வரும் நிலையில் இது மனித சங்கிலியை பாதித்து பருவ மாற்றம் காடுகள் அழிப்பு மாசு போன்றவற்றை ஏற்படுத்துவதால் நமது உயிரினங்களை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளுடன் இத்தினம் இந்தாண்டு கடைபிடிக்கப்படுகிறது

இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு

புவிக்கோளின் வளத்தை பாதுகாக்க நீடித்த வளர்ச்சியுடன் பருவமாற்ற சவால்களை எதிர்கொள்ள வகையில் அர்ப்பணிப்போடு செயலாற்ற மக்கள் அனைவரும் உறுதியேற்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார்

இதுதொடர்பான மேல்விவரங்களை தெரிவிக்க காவல்துறையினர் மறுத்துவிட்டனர் இத்தகையை தகவல்கள் தேவையற்ற விளம்பரத்தை தேடி தரும் என்பதால் விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது

சென்னையில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடர்பான இரண்டு நாள் கருத்தரங்கில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் பல்முனை வாத்தக சூழலில் எளிய வாழ்வின் முக்கியத்துவத்தை தாம் சுட்டிக்காட்ட விரும்புவதாக கூறியிருக்கிறார் நுகர்வோர் தேவையானவந்றை மட்டும் வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார்